முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் தொலைக்காட்சிகள் மூலம் வரும் ஒன்றாம் தேதிமுதல் பள்ளி மாணாக்கருக்கு பாடவகுப்புகள் பயிற்றுவிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

மேலும் சென்னை மாநகராட்சிக்கு நடமாடும் உணவு வாகனம் ஒன்றையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தெந்த வகுப்புகளுக்கு எந்தெந்த நேரத்தில் பாடம் நடத்தப்படும் என்ற அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றார்

உபரியாக கொள்முதல் செய்யப்படும் பால் பதப்படுத்தப்பட்டு வெண்ணெய் உள்ளிட்ட பால் உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

உதயகுமார் இன்று பார்வையிட்டார் மேலும் பதினேழரை லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்துவைத்தார்

காமராஜ் தமிழக அரசு மகளிர் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

கூடுதல் விவரங்களுக்கு விந்பனை குழு உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார்

புதுதில்லியில் நடைபெற்ற தேர்தல் ஆணைய உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

தேர்தல் தொடர்பான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ம் ம் ம் ம் ம விதிமுறைகள் தேசிய பாதுகாப்பை கருத்தில்கொண்டு நாட்டின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகளிடமிருந்து கொள்முதலுக்கான புதிய விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இதன்கீழ் தொழில்துறை உள்வணிக மேம்பாட்டு துறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள பதிவு குழுவிடம் மட்டுமே ஏலதாரர்கள் பதிவு செய்யமுடியும் என்பதோடு வெளியுறவு அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் நிதிநிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு மற்றும் அதன்கீழ் உள்ள நிறுவனங்களிடமிருந்து உதவிபெறும் பொதுத்துறை தனியார் கூட்டு திட்டங்கள் இந்த உத்தரவின்கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது

அனைத்து புதிய ஒப்பந்தங்களுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

குணமடைபவர்களின் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரத்தை தொடர்ந்து தமிழகம் இரண்டாவது இடத்தை தொடா்ந்து வகித்து வருகிறது

இந்த பரிசோதனை உபகரணத்தை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பினரும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி படையினரும் கூட்டாக உருவாக்கி உள்ளதாக அரசின் அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் கே

இதன்படி புகையிலை பாக்கெட்டுகளில் உள்ள அட்டைகளில் வலிமிகு மரணத்தை புகையிலை ஏற்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கும் புகையிலையை நேரடியாகவே மறைமுகமாகவோ தயாரிக்கும் அனைத்து உற்பத்தியாளர்களும் இந்த வாசகத்தை கண்டிப்பாக பாக்கெட்டுக்களில் அச்சிட வேண்டும் இந்த கட்டுப்பாடுகள் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

அண்ணாதுரை இன்று வெளியிட்டார் மாவட்ட திட்ட இயக்குநர் திரு

மேலும் திருவெண்ணெய் நல்லூர் பகுதிக்கு உட்பட்ட மேலமங்கலம் கிராமத்தில் மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள மருத்துவக்குழுவினரிடம் கோவிட் நடவடிக்கைகள் தடுப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு அண்ணாதுரை ஆலோசனை மேற்கொண்டாா் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டம் தொடர்பான குடிநீர் சுகாதார கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் தலைமையில் இன்று நடைபெற்றது

தென்கிழக்கு அரபிக்கடல் அதனையொட்டிய மாலத்தீவு லச்சத்தீவு கேரளம் கர்நாடகம் மகாராஷ்டிரம் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க நாளையும் செல்ல வேண்டாம் இன்றும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஆலோசனைக் குழு அடுத்தவாரம் கூடி இதுதொடா்பான இறுதி முடிவுகளை மேற்கொள்கிறது